பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கர்நாடக மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

பசுமதாரி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர்

இனி விரிவான செய்திகள்

இதனை அறிந்த ஆங்கிலேய அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் டயர் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும்படி உத்தரவிட்டார்

இந்த கோர சும்பவத்தை நினைவு கூறும் வகையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திருவெங்கையா நாயுடு இன்று அஞ்சலி செலுத்துகிறார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் ஊடகப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள சுதந்திரப் போராட்டம் தொடர்பான கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார் அரசியல் விளம்பரங்களை ஒலிபரப்பும் அல்லது பிரசுரிக்கும் ஊடகங்கள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி எண்ணையும் விவரங்களையும் கூடவே பிரகரிக்க அல்லது ஒலிபரப்பவோ வேண்டுமென்று தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு

நடத்தை விதிகளை மீறிய விளம்பரங்கள் ஊடகங்களில் இடம் பெற்றால் அது குறித்து உடனடியாக புகார் தெரிவிக்கவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

வாக்குச்சாவடிகளுக்கு அருகே இசை மற்றும் வேடிக்கை நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விதிகளை மீறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஆணையம் கூறியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் அடங்கிய சிறப்பு நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

எப் எம் ரெயின்போ மற்றும் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு படைகளின் சாதனைகளை அரசியலாக்கி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் தவறான புகார் மனு அளித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளனர் மத்திய அமைச்சர் திருமதி மேனகா காந்தி இஸ்லாமியர்கள் தொடர்பான கருத்துக்களை பேசியதாகவும் நடத்தை விதிகளை மீறியதாகவும் புகார் கூறியுள்ளனர் வெறுப்புணர்ச்சியைத் தூண்டும் வகையில் அமைந்துள்ள உரைகள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

ரஃபேல் கொள்முதல் விவகாரத்தில் திரு நரேந்திர மோடியின் பெயரை தொடர்புபடுத்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி பேசி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி நிர்மலா சீத்தாராமன் உள்ளிட்ட குழுவினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்துள்ளனர் அடிப்படையற்ற இத்தகைய குற்றச்சாட்டுக்கள் களங்கம் ஏற்படுத்துவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரி ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது மாநில மாசு கட்டுப்பாட்டு ஆணையம் ஆலையை மூட வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிரான மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிய மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது தென்காசி தனி மக்களவைத் தொகுதி

கடைசியாககடந்ததேர்தலில்அதிமுகசார்பில்வசந்திமுருகே சன்வெற்றிபெற்றார்

தென்காசிநாடாளுமன்றத்தொகுதியைபொறுத்தவரையில் தென்காசியைதலைமையிடமாககொண்டுபுதியமாவட்டம் உருவாக்கவேண்டும்என்பதும் சுற்றலாதலமானகுற்றாலத் தைசர்வதேசசுற்றுலாத்தலமாகஅறிவிக்கவேண்டும் அப்பகுதிமக்களின்பலஆண்டுகள்பிரதானகோரிக்கையாக உள்ளது தென்காசியில்போக்குவரத்துநெரிசலைக்குறைக்கும்பொரு ட்டும்குற்றாலம்வரும்சுற்றுலாப்பயணிகள்வசதிக்காகரிங் ரோடுஅமைக்கவேண்டும் புளியங்குடிபகுதியில்எலுமிச்சை சாகுபடியும் சங்கரன்கோவிலில்மலர்சாகுபடியும்அதிகஅளவில்நடைபெ றுகிறதுஇந்தபொருட்களைபாதுகாக்கும்வகையில்குளிர்பத னகிடங்கும்அமைத்துவிவசாயத்தைமேம்படுத்தவேண்டும் தென்காசிநாடாளுமன்றதொகுதியில்ஆண்டுமுழுவதும்விவ சாயம்நடைபெறும்வகையில்தண்ணீரைசேமிக்கும்வகையி ல்குற்றாலம்அருவிக்குமேல்தடுப்பனைகட்டவேண்டும்என்ப தும்இப்பகுதிமக்களின்நீண்டநாள்கோரிக்கையாகஉள்ளது பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தேனி மற்றும் ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக நேற்றிரவு மதுரை வந்தடைந்தார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் பிரதமர் திருநரேந்திர மோடியை நேற்று விமான நிலையத்தில் வரவேற்றனர் நாட்டின் பாதுகாப்பை முக்கியமானதாக கருதாமல் பயங்கரவாதிகள் மீது காங்கிரஸ் கட்சி மென்மையான போக்கை கடைப்பிடிப்பதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் எதிர்க்கட்சிகள் இரட்டை நிலையை கொண்டுள்ளதாகவும் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள் முத்தலாக் கொடுமையை எதிர்க்க ஏன் முன்வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய கட்சியாக பிஜேபி உள்ளது என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் மாநிலங்களின் ஆவோசனையுடன் திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் நீட் போன்ற தேர்வுகள் மாநிலங்களின் விருப்பத்தை பொறுத்ததாகும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறினார் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு ராகுல்காந்தி இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தையும் மொழிகளையும் பாரம்பரியத்தையும் கொண்ட நாடு என்றும் அதனை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார் திரு ராகுல் காந்தி இன்று கர்நாடக மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லை என்று அஇஅதிமுகவிள் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

இருவரிச் செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்புடன் மீன்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் விருப்பம் தெரிவித்துள்ளார் லிபியாவில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வருவதையடுத்து ஆயிரக்கணக்கானோர் திரிபோலியை விட்டு வெளியேறுகின்றனர் ராமநவமியை அடுத்து மேற்குவங்கத்தில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் விரிவான கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளன மேற்கு வங்கத்தில் சிலிகுரியில் நடைபெறவிருந்த ராகுல் காந்தியின் பொதுக்கூட்டத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு அம்மாநில அரசு அனுமதி வழங்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன விளையாட்டுச் செய்திகள் ஜெர்மனியின் பொலோனில் நடைபெறும் உலக கோப்பை மகளிர் குத்துச்சன்டை போட்டியில் இந்தியாவின் சாசுடி மற்றும் விலாவோ பசுமதாரி இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர்

நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பின்கி ராணி மற்றும் பர்வீண் ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர்

சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் சுற்று அரையிறுதியில் விளையாட இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார்